நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

மீண்டும் ஆர்டி பிசிஆர் பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை மாநில அரசுகளை அறிவுறுத்தியுள்ளது

தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன்மீது வட்டிக்கு வட்டி விதிப்பதை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்க நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மீன்வளத் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொளிக் காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ்

இதன்மூலம் ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த நிகழ்ச்சியின்போது பீகார் மாநில விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

நாட்டின் அனைத்துப் பகுதிகளில் மீன் வணிகம் நடைபெற ஏதுவாக இந்த நாடுதழுவிய மாபெரும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கால்நடை வளர்ப்புக்கான இ கோபாலா செயலி மூலம் அதிநவீன கால்நடை ரகங்களை தேர்வு செய்ய உதவுவதோடு கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகள் தடுப்பூசிகள் போட வேண்டிய நாள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் கால்நடை வளர்ப்போர் இடைத்தரகர்களின் தலையீடு இன்றி கால்நடைகள் மற்றும் பால்வளப் பொருட்களை விற்பனை செய்ய இந்த செயலி உதவும் என்றும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி நாளை உரையாற்றவுள்ளார் கல்வி விழா என்ற பெயரில் காணொளிக் காட்சி வாயிலான இந்த இரண்டுநாள் மாநாட்டிற்கு மத்திய கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது

அத்துடன் இந்தியாவை சமவாய்ப்பு உடைய வலிமையான அறிவார்ந்த சமுதாயத்தைக் கொண்ட நாடாக உருவாக்கவும் இந்தியாவை உலகளாவிய வல்லரசு நாடாக மாற்றவும் புதிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது

ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கான சிங்கப்பூரின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள திரு சைமன் வாங் வி குவெள் னின் நியமன ஆவணங்களை பெற்றுக் கொண்டு பேசிய அவர் ஐநா பாதுகாப்பு சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவிற்கு சிங்கப்பூர் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் சிங்கப்பூரில் அண்மையில் நடைபெற்ற பொதுத்தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காக அந்நாட்டிற்கு பாராட்டு தெரிவித்த திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியா சிங்கப்பூர் இடையிலான நட்புறவு ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டார் நாட்டின் கல்வி முறை

வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் கல்வி நிறுவன நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் வலிமையான சவால்களை எதிர்கொள்ள ஒட்டுமொத்த கல்விமுறையையும் மீள்கற்பளை செய்து பார்ப்பதோடு மீள் கண்டுபிடிப்பு மற்றும் மீள் உருவாக்கம் செய்ய வேண்டியது அவசியம் என்றார் நல்லொழுக்கம் ஒருநிலைப்பட்ட கவனம் மற்றும் திட்டமிட்ட முயற்சி போன்றவற்றை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தற்போதைய சிக்கலான காலகட்டத்தில் நம் நாடு உயர் சிறப்பு நிலையை அடைய பாடுபடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் சுவாமி விவேகானந்தர் கட்டிக்காட்டிய பண்டைக்கால இந்தியாவின் சிந்தனைகளான வேதாந்த தத்துவம் சகிப்புத் தன்மை போன்றவற்றை உலகிற்கு உணர்த்துமாறும் அவர் குறிப்பிட்டார் இந்த தேசத்தை மாற்றியமைக்க சுவாமி விவேகானந்தர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு வெங்கைய நாயுடு புகழாரம் சூட்டினார்

வெங்கைய நாயுடு தாய்மொழி இந்திய கவாச்சாரம் நற்பண்புகள் மற்றும் கற்றுச் சூழலை பேணி பாதுகாப்பதே அவருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதையாக இருக்கும் என்றார் தமது கவிதைகள் மூலம் தாய்மொழியில் கல்வி கற்பதையும் இயற்கையை பாதுகாக்கவும் பாடுபட்டவர் கவிஞர் விஸ்வநாத சத்யநாராயணா என்றும் அவர் தெரிவித்தார் வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் மக்களவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து மக்களவையும் அரசும் முடிவு செய்யும் என மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா கூறியுள்ளார்

பெருந்தொற்று தொடர்பாள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கூட்டத் தொடரை நடத்தி முடிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்தக் கூட்டத் தொடரில் கேள்வி நேரம் இருக்காது என்ற போதிலும் எழுத்துபூர்வமாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு உரிய பதில் அளிக்கப்படுவதுடன் நேரமில்லா நேரம் அரைமணி நேரமாக குறைக்கப்படும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் நிர்பயா வழக்கிற்குப் பிறகு நாட்டில் பெண்களின் பாதுகாப்பிற்காக ஆண்கள் அதிக அளவில் குரல் கொடுத்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார்

சில பெரிய மாநிலங்களில் அறிகுறியுடன் கூடிய தொற்று பாதிப்பு ஏற்பட்டு ரேப்பிட்ட ஆன்டிஜன் சோதனை செய்தவர்களுக்கு மீண்டும் ஆர்டி பிசிஆர் முறையில் பரிசோதனை செய்யப்படாமல் இருப்பதை மத்திய சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது அறிகுறியுடன் கூடிய பாதிப்பு ஏற்பட்டு மறுபரிசோதளை செய்யாமல் இருப்பவர்களால் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியம் என்றும் அறிக்கை ஒன்றில் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தொற்று பாதிப்பு உடையவர்களை ஆரம்பகட்டத்திலேயே கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்தி மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிப்பதன் மூவம் கோவிட் தொற்று தொடர்பான தவறான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அழிகுறியுடன் கூடிய தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களின் உடல்நிலையை பிள்தொடர்ந்து கண்காணிக்க மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் எனவும் மாநில அரசுகளை மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது

அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடிமைப்பணி முதல்நிலைத் தேர்வு எழுதவரும் விண்ணப்பதாரர் அனைவரும் முகக்கவசும் அணிந்து வருவது அவசியம் என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது

உறுதியான முடிவை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்த வழக்கு இன்று நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வட்டிக்கு வட்டி விதிப்பதை ரத்து செய்வது குறித்து அரசின் உயர்மட்ட அளவில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து பரிசீலிக்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜென்ரல் குறிப்பிட்டார்